வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

நட்டா தெரிவித்துள்ளார்

கோவிட்டி தொற்றுக்கான பரிசோதனைகளை அதிகரித்து வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது

சி எம் ஆர் தெரிவித்திருக்கிறது ஆரம்ப காலத்தில் கோவிட் பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டபோதுஇ அதில் நோய்த் தொற்று உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது

இந்த ஆண்டு இறுதிக்குள் கோவிட்டி தொற்றுக்கான தடுப்பு மருந்து வெளிவந்து விடும் என்று சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் உத்தரப் பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் கோவிட்டி மருத்துவமனையை நேற்று திறந்து வைத்த அமைச்சர் பின்னர் நிருபர்களிடம் இதை தெரிவித்தார் இந்தியாவில் மூன்று தடுப்பு மருந்துகள் பரிசீலனையில் உள்ளன என்றும் ஒரு மருந்து மூன்றாவது கட்டப் பரிசீலனையில் இருப்பதாகவும் அதில் நல்ல முடிவுகள் தென்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

வெளியிடங்களில் நடத்தப்படும் படப்பிடிப்புகளில் பார்வையாளர்களை அனுமதிக்க கூடாது

நடிப்பவர்களைத் தவிர மற்ற அனைவரும் முகக் கவசம் அணிந்திருக்க வேண்டும் ஒப்பனை செய்பவர்கள்இ முடி அலங்காரம் செய்யும் பணியாளர்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு கவச உடை அணிந்திருக்க வேண்டும் நோய்த்தொற்று பாதிக்கும் அபாயம் உள்ளவர்கள் கூடுதல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்

பணியாளர்களுக்கு கிருமிநாசினி வழங்க வேண்டும் கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள்இ வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

திரைப்பட படப்பிடிப்புகளை மேற்கொள்ள சர்வதேச தரத்திலான வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தனிநபர் தொடர்புகளை குறைக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும்இ உள்துறை மற்றும் சுகாதாரத் துறை அமைச்சகங்களுடன் கலந்து ஆலோசித்த பின்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இவை தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி அளிக்கும்இ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவை அனைவரும் வரவேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சித் துறை முக்கியமான தொழில் துறை என்றும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த துறையில் பணியாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமிழ்நாட்டில் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது

மருந்து கடைகள்இ மருத்துவம் சார்ந்தப் பணிகள்இ பால் மற்றும் செய்தித்தாள் விநியோகம் போன்ற சேவைகள் வழக்கம் போல் செயல்பட்டன டாக்ஸிஇ ஆட்டோ போன்ற வாகனப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது துறையினர் சாலைகளில் தடுப்புகளை அமைத்துஇ கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் வாகன போக்குவரத்து இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்குஇ அனைத்து அரசியல் கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் தொகையில் ஐ சதவீதமாக உள்ள பெண்களின் பங்களிப்பு இல்லாமல்இ நாம் முன்னேற்றத்தை காண முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் உள்பட எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒரு தேசிய இயக்கமாக உருவாக வேண்டும் என்றும் அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பள்ளிகளில் பெண் குழந்தைகள் இடைநிற்றலை அனுமதிக்க கூடாது பெண்களுக்கு சொத்துரிமையில் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் நாட்டில் பாலின விகிதம் குறித்த அறிக்கையை சமீபத்தில் குடியரசு துணை தலைவர் வெளியிட்டிருந்தார்

பெண்கள் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைவாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிய வந்துள்ளது பீகார் மாநிலத்தில் நவம்பரில் நடைபெறவுள்ள சட்டமன்றத் தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையில் தங்கள் கூட்டணி போட்டியிடும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு

நட்டா தெரிவித்துள்ளார் பீகார் மாநில பிஜேபி நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் இடையே அவர் காணொலி காட்சியில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து உரையாற்றினார் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் லோக்ஜனசக்தி கட்சிகளைக் கொண்ட தேசிய ஜனநாயகக் கூட்டணி பலமாக உள்ளதாகவும் இந்த கூட்டணி வரும் தேர்தலிலும் அமோக வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

சீனாவுடன் வர்த்தகத்தை நிறுத்தி பொருளாதார உறவுகளை துண்டிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த அமெரிக்க அதிபரிடம்லு சீனாவின் வர்த்தக உறவுகளை துண்டிக்கப் போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த திரு